நாரயாணசாமி தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி கஜா புயல் பாதிப்பிற்கு நிவாரணம் கோர இன்று டெல்லி செல்கிறார்

புதுச்சேரியில் கஜா புயல் நிவாரணம் மற்றும் தீவிரமடையும் மழையை எதிர்கொள்வது தொடர்பான ஆலோசனை கட்டத்திற்கு பிறகு அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் தாம் நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக கூறிய அவர் மத்திய அரசு முதலில் புதுவைக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் பின்னர் மத்திய குழுவை அனுப்பி சேதத்தை கணக்கிட்டு முழு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்

இதற்கிடையே புதுச்சேரிக்கு நிவாரண உதவி வழங்குவதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுகிறது என காங்கிரஸ் மேலிடப் பார்வையாளர் திரு சஞ்சயத் தர்த் குற்றம் சாட்டியுள்ளார் காரைக்காவில் நேற்று புயல் பாதித்த இடங்களை பார்வையிட்ட பிறகு அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி நாளை காலை பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளார் தமிழகத்திற்கு புயல் நிவாரண நிதியை விரைவில் விடுவிப்பது பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட மத்தியக் குழுவை விரைவில் தமிழகம் அனுப்பி வைப்பது

இதற்காக திரு எடப்பாடி பழனிச்சாமி இன்று மாலை புதுடெல்லி செல்கிறார் கடலூர் மாவட்டத்தில் வீராணம் வாலாதா உள்ளிட்ட ஏரிகளின் நீர் இருப்பு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக தமிழக தொழில்துறை அமைச்சர் திரு எம்சி சம்பத் தெரிவித்துள்ளார் கடலூரில் வடகிழக்கு பருவமழை முன் எச்சரிக்கை நடவடிக்கை குறித்து மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு அன்புச்செல்வன் மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் இன்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார் கஜா புயலின் போது அதிக அளவில் பாதிப்பு ஏற்படாத வகையில் அனைத்து துறை அலுவலகர்களும் முன்எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டதற்காக அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார்

புதுச்சேரியிலும் தமிழகத்தின் வட பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் கன மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

கடல் கடும் சிற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன் பிடிக்கச் செல்லவேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நபிகள் நாயகம் அவதரித்த நாளான மிலாடிநபி பெருநாள் இன்று கொண்டாடப் படுகிறது நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையையும் போதனைகளையும் விவரிக்கும் மாநாடுகள் நாடுமுழுவதும் இன்று நடைபெறுகின்றன இந்த நாளை முன்னிட்டு மிலாது பேரணிகளும் நடத்தப்படுகின்றன குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மக்களுக்கு குறிப்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு ச து பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு தனது வாழ்த்துச் செய்தியில் நபிகள் நாயகத்தின் போதனைகள் அமைதி மற்றும் சகோதர உணர்வு கொண்ட சமுதாயத்தை அமைப்பதற்கு மக்களை தொடர்ந்து வழிநடத்தும் என்று கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாழ்த்துச் செய்தியில் நபிகள் நாயகத்தின் உன்னதமான போதனைகளை நினைவு கூர்ந்ததுடன் அனைத்து இடங்களிலும் அமைதி சகோதரத்துவம் ஆகியவை நிலவ பிராத்திப்பதாக கூறியுள்ளார் புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு நாராயணசாமி உள்ளிட்ட தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்

தரமான மருந்துகள் அனைவருக்கும் குறைவான விலையில் கிடைக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் திட்டத்தின் மூலம் இது சாத்தியமானது இத்தகவலை மத்திய ரசாயன மற்றும் உரத்துறையின் இணையமைச்சர் திரு மன்கக்லால் மந்தாவியா தெரிவித்துள்ளார்

சட்டமன்றத்தேர்தல் நடைபெற உள்ள மத்தியப்பிரதேசம் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது வாக்களர்களை கவருவதற்காக அரசியல் கட்சிகளின் மேல்மட்டத் தலைவர்கள் மாநிலங்களில் சுற்றுப் பயணம் செய்து வருகின்றனர்

பிஜேபி தலைவர்களின் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு நிதின் கட்கரி ஜபல்பூரில் பிரச்சாரம் செய்து வருகிறார் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் இந்தூரில் ஊடகத்தினரோடு கலந்துரையாடுகிறார் பிஎஸ்பி தலைவி செல்வி மாயாவதி சிவசேனா தலைவர் திரு ஆனந்து கீத்தே உத்திரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்தியநாத் ஆகியோர் தங்கள் கட்சிகளின் வேட்பாளர்களுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஆம் ஆத்மி கட்சி பத்திரக் காகிதத்தில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது இதற்கிடையே போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராத்நாத் சிங் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு உருவாக்கிய நம்பிக்கையின்மை பிரச்சனையை ஜனநாயக கூட்டணி அரசு சரிசெய்து வருவதாக கூறினார் கடந்த நான்கரை ஆண்டுகளில் பிஜேபி அரசு ஆட்சியில் மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றும் வரும் சட்டமன்றத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெரும் என்றும் தெரிவித்தார் புதுடெல்லியில் உருவாக்கப்பட்டு வரும் இந்திய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையப் பணி விரைவில் முடிவடைந்து விடும் என்றும் சைபர் போலீசும் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபியின் மூத்த தலைவரும் மத்திய சட்ட அமைச்சருமான திரு ரவிசங்கர் பிரசாத் இந்த வன்முறை தொடர்பான குற்றங்களில் ஒருவருக்கு டெல்லி நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கியதை வரவேற்றார் இந்த வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க தான் பாடுபட்ட ஏதாவது ஒரும் சம்பவத்தை காங்கிரஸ் கட்சி தெரிவிக்க வேண்டும் என திரு ரவிசங்கர் பிரசாத் கோரிக்கை விடுத்தார் கோவாவில் நடைபெறும் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத் துறை இணையமைச்சர் திரு ராஜ்யவர்தன் ரத்தோர் இன்று மகாத்மா காந்தி குறித்த டிஜிட்டல் கண்காட்சியை தொடக்கி வைத்துள்ளார் இந்த கண்காட்சியை இந்திய தேசிய திரைப்பட ஆவணப்பிரிவும் தகவல் மற்றும் ஒலிபரபுத்துறையும் இணைந்து நடத்தகின்றன பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிறு அன்று அகில இந்திய வானொலி மூலம் மன் இ பாத் என்ற நிகழ்ச்சியில் தமது கருத்துக்களை மக்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் இது திரு

ஒவ்வொரு மாதமும் ஒலிபரப்பாகும் மன் கி பாத் என்ற மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முக்கியப் பிரச்சனைகள் குறித்த கருத்துக்களை மக்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் பல முறை பள்ளித் தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுடன் அவர் தமது கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் சென்னை எண்ணுரில் உள்ள காமராஜர் துறைமுகத்தில் படர்ந்த எண்ணெய் கசிவை இரண்டு நாட்களில் அகற்றப்பட்டு விட்டதாக இந்திய கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது

இந்த எண்ணைப் படலத்தை அகற்றுவதற்கான சமுத்திர பகரேதார் என்ற மாசுவை கட்டுப்படுத்தும் கப்பலையும்

மத்திய வேளாண் அமைச்சர் திரு ராதா மோகன் சிங் விடுத்துள்ள செய்தியில் மீன் உற்பத்தியை உயர்த்துவதிலும் வேலை வாய்ப்பு மற்றும் சத்துணவு பாதுகாப்பை ஏற்படுத்துவதிலும் மீனவர்கள் மேற்கொண்டுள்ள முயற்சிகளை பாராட்டி உள்ளார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் கஜா புயல் நிவாரணம் தொடர்பாக பிரதமரை நாளை சந்திக்க உள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாரயாணசாமி தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி கஜா புயல் பாதிப்பிற்கு நிவாரணம் கோர இன்று டெல்லி செல்கிறார்